ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

அமைச்சர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள் தொடர்பான பல்வேறு மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன தபாயில் நேற்று நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி பஞ்சாப் அணியைத் தோற்கடித்தது பிரதமர் திரு

உத்தரபிரதேசும் மற்றும் ஜார்கண்ட் மாநிலங்களை இணைக்கும் வகையில் இந்த நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்படுகிறது ஏற்கனவே பணிகள் நிறைவுபெற்ற மூன்று பெரிய பாலங்கள் இந்த விழாவின்போது மக்களின் பயன்பாட்டுக்காக பிரதமர் திறந்து வைக்கிறார் இதனையடுத்து பிகாரில் உள்ள அனைத்து நதிகள் மீதும் பாலங்களில் மக்கள் போக்குவரத்து செய்யமுடியும்

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவையிள் மாண்பைக் காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வில்லை என்றும் நாடாளுமன்ற வரலாற்றில் இத்தகைய அவமரியாதை ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற ஐனநாயகத்திற்கு எதிராகவும் துணை தலைவருக்கு எதிராகவும் எதிர்கட்சி உறுப்பினர்களின் நடத்தை இருந்ததாகவும் இது முற்றிலும் தவறானது என்றும் அவர் குறை கூறினார் நாட்டில் விவசாயிகளின் நலனுக்காக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை தவறாள விதத்தில் உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய அரசு விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதற்கு எதிராகவே எதிர்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் விவாயிகளுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலை தொடரும் என்று கூறினார் மாநிலங்களவையின் துணைத் தலைவருக்கு எதிராக எதிர்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து அவைத்தலைவர் முடிவெடுப்பார் என்று திருராஜ் நாத் சிங் தெரிவித்தார்

கோவிட் தொற்று காலங்களில் வறுமைக் கோட்டில் உள்ள மக்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டதாகவும் அரசு தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கான நலத் திட்டங்களை வழங்கி வந்ததாகவும் கூறினார் விவாதத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் உறுப்பினர் திரு சஷி தரூர கோவிட் தொற்றால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் மத்திய அரசு போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று குறைகூறினார்

இவற்றில் மூன்று மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வது பல்வேறு கட்டங்களை எட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மக்களவையில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக் கழக மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்டது தடய அறிவியல் தொடர்பான ஆராய்ச்சிகள் சுட்டம் குற்றவியல் நடத்தை அறிவியல் மற்றும் அதன் தொடர்பான பாடத்திட்டங்களைக் கற்பிப்பதற்கான பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவதற்கு இந்த சுட்டம் வகை செய்கிறது ராஷ்ட்டிய ரக்ஷா பல்கலைக்கழக மசோதாவும் நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்படும் காவல்துறை மற்றும் கண்காணிப்பு தொடர்பான நுட்ப ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் போன்றவை இந்த பல்கலைக் கழகத்தில் பயிற்றுவிக்கப்படும் அமைச்சர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள் தொடர்பான மசோதாவும் ஒப்பந்நததாரர் நிதி தொடர்பான மசோதாவும் நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது குடும்ப அட்டைதாராகளுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திருச்சியில் உள்ள நியாயவிலைக் கடையில் இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் ஆகியோருக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஊட்டக்கத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருவதை ஒட்டி நாமக்கல் மாவட்டத்தில் ஊட்டக்கத்து மேம்பாடு குறித்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் திருமதி சவிதா நமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார்

வெளிப்படையான முறைப்படுத்துவதற்கான முறையில் இயங்குவது தொடர்பாகவும் இதில் தவறுகள் நிகழாமல் இருப்பதற்கும் அரசு அதிகாரிகள் இத்தகைய நிறுவனங்களில் பங்கேற்காமல் இருப்பதற்கும் சுட்ட திருத்தம் வகை செய்கிறது வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெறும் நிறுவனங்களின் நிர்வாகத்தில் உள்ள நபர்கள் கட்டாயம் ஆதார் எண்ணைக் கட்டாயம் குறிப்பிடவேண்டும் என்ற நிபந்தனை இந்த திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த மசோதாவை அறிமுகப்படுத்திய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தவறு செய்யும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பெரும் பாலும் அரசுக்கு முக்கிய தகவல்களைத் தெரிவிப்பதில்லை என்று கூறினார் கொள்கை ஒன்றிருக்க வேறு காரணங்களுக்காக நிதி பயன்படுத்துவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்ப்பு தெரிவித்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு கௌகாதா ராய் இந்த மசோதாவால் எந்த பயனும் இல்லையென்றும் ஒட்டு மொத்தமாக அரசு சாரா தொண்டு நிறுவனங்களை முடக்கவே கொண்டு வரப்படுவதாகவும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் வளர்ச்சி ஏற்படாது என்றும் தெரிவித்தார் கடன்தவணைசெலுத்தாதவர்களிடம்இருந்துகடந்தமூன்றுநிதியாண்டுகளில் ஆயிரம்கோடிகடன்களைபொதுத்துறைவங்கிகள் வசூலித்துள்ளதாகநாடாளுமன்றத்தில்தெரிவிக்கப்பட்டது மாநிலங்களவையில்கேள்விஒன்றுக்குநிதித்துறைஇணைஅமைச்சர்திரு அனுராக்தாக்குர்அளித்து ள்ளபதிலில்இதுதெரிவிக்கப்பட்டுள்ளது

கடனைதிருப்பிச்செலுத்தாமல்மோசடிசெய்தவர்கள்மீது பொதுத்துறைவங்கிகள்அளித்தபுகார்களில் சி பி

இதயைடுத்து சூப்பர் ஒவர் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இரண்டு ரன் மட்டுமே எடுத்தது பின்னா் ஆடிய தில்லி அணி மூன்று ரன் எடுத்து வெற்றிபெற்றது

கடந்த ஆண்டு தோஹாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன் போட்டியின் பத்தாயிரம் மீட்டர் பிரிவில் இந்தியாவின் முரளிகுமார் காவிட் பெற்ற வெண்கலப்பதக்கம் வெள்ளிப்பதக்கமாக அறிவிக்கப்படவுள்ளது இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பஹ்ரைனின் ஹகன்சானி தகுதிநீக்கம் செய்யப்பட்டாா்

இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து ரானுவ அதிகாரிகள் நிலையிவான பேச்சுக்கள் இன்று நடைபெறுகிறது